எடப்பாடி பழனிசாமி இன்று புதுதில்லி செல்கிறார்

ப்ளஸ்டூ முடித்தாலே மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் பல்வேறு பயிற்சித் திட்டங்களை அரசு செயல்படுத்த உள்ளதாக அமைச்சர் திரு

செங்கோட்டையன் கூறியிருக்கிறார்

என்று மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் தெரிவித்திருக்கிறார்

திருநாளாம் ரம்ஜான் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் ஈகைத் கொண்டாடப்படுகிறது

இனி விரிவான செய்திகள் புதுதில்லியில் நாளை நடைபெறவுள்ள நித்தி ஆயோக் கவுள்சில் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி இன்று தில்லி செல்கிறார் கூட்டம் முடிந்தவடைந்த பின்னர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் சந்தித்துப்பேசும்போது தமிழகத்தில் நிலுவையிலுள்ள மத்திய அரசின் திட்டங்களை விரைவுபடுத்தமாறு கேட்டுக் கொள்வார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன தில்லி பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் நாளை மாலையே சென்னை திரும்புவார் என்று மாநில அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கர்நாடகாவில் தொடர்ந்து மழை பெய்து வருவதையடுத்து தமிழகத்திற்கு திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு குமாரசாமி தெரிவித்துள்ளார் மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கர்நாடகாவில் நல்ல மழை பெய்து வருவதால் இவ்வாண்டு தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை வழங்குவதில் எந்தப் பிரச்னையும் இருக்காது என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார்

இதனிடையே கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்டுள்ள உபரி நீர் இன்று தமிழக எல்லையான பிலிகுண்டுவை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் ப்ளஸ்டூ முடித்தாலே மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் பல்வேறு பயிற்சித் திட்டங்களை அரசு செயல்படுத்த உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே

செங்கோட்டையன் கூறியிருக்கிறார்

நீட் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் அடுத்த மாதம் தொடங்கும் என்றும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலான மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

ஜெயக்குமார் கூறியிருக்கிறார்

தகுதிநீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தில் பேரவைத் தலைவர் உள்நோக்கத்துடன் நடந்து கொள்ளவில்லை என்றும் பேரவை விதிகளின் படியே நடந்து கொண்டார் என்றும் அவர் குறிப்பிட்டார்

முகஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தவேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்துப் பள்ளிகளும் தங்கள் நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்களின் குற்றப் பின்னனி குறித்த விவரங்களை இணையதளத்தில் வெளியிட வேண்டுமென்று தமிழ்நாடு தகவல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது வேலூர் மாவட்டத்தில் தனியார் பள்ளியில் எடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து மாணவரின் பெற்றோர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு மாவட்ட மெட்ரிக் பள்ளிகள் ஆய்வாளர் பதிலளிக்கவில்லை இதையடுத்து அவர் தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையத்தில் செய்த முறையீட்டை விசாரித்த ஆணையர் திரு

இந்த உத்தரவு குறித்து அனைத்து மாவட்ட தலைமைக் கல்வி அதிகாரிகளுக்கு கற்றறிக்கை அனுப்பும்படி பள்ளிக் கல்வி இயக்குநருக்கும் ஆணையர் உத்தரவிட்டார் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி முல்லைப் பெரியாறு அணையில் மத்திய துணைக் கண்காணிப்புக் குழுவினர் நேற்று ஆய்வு நடத்தினர் அணையின் பாதுகாப்பு பராமரிப்பு போன்றவற்றை அவர்கள் ஆய்வு செய்தனர்

குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அரசு முறை பயணமாக கிரீஸ் சூரினாம் மற்றும் கியூபா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார் துறை இணை அவருடன் மக்கிய எஃகு அமைச்சர் திரு விஷ்ணுதியோ சாய் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செல்கின்றனர் ஒன்பது நாள் கொண்ட இந்த சுற்றுப் பயணத்தின் முதற்கட்டமாக ஏதன்ஸ் நகருக்கு செல்லும் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கிரீஸ் அதிபர் பிரோகோபிஸ் பவ்லோபவுலஸ் அந்நாட்டு அமைச்சர்கள் மற்றும் எதிர்கட்சி தலைவர்களையும் சந்தித்து பேசுகிறார்

அப்போது இவ்விரு நாடுகள் இடையே ஹோமியோபதி மருத்துவம் உயிரி தொழில்நுட்பம் மருத்துவத்திற்கு பயன்படும் தாவரங்கள் உள்ளிட்டவை தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளது பள்ளிப் பாடத்திட்டத்தில் விரைவில் ஆரோக்கியமான உணவு குறித்த பாடம் சேர்க்கப்படும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் கூறியிருக்கிறார் புனேயில் நேற்று சர்வதேச கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள மாணவர்களுக்கு இத்தகைய பாடங்கள் உதவும் என்றார் நல்ல உணவுப்பழக்கங்கள் குறித்து பொதுமக்களுக்கு மருத்துவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் ஈகைத் திருநாளாம் ரம்ஜான் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது புனித ரமலான் மாதம் நிறைவு பெறுவதை முன்னிட்டு இந்தப் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இதையொட்டி மசூதிகளில் சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திருவெங்கையா நாயுடு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோகித் முதலமமச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல தலைவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர்

இந்த அட்டவணை தற்காலிகமானது என்றும் பணிகள் நிறைவடைந்தவுடன் மாற்றியமைக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது இருவரிச் செய்திகள் வடகொரியாவின் அனு ஆயுத அச்சுறுத்தல் பிரச்னைக்கு தாம் தீர்வு கண்டுவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டோனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் அஸ்ஸாம் மணிப்பூர் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் வெள்ள நிலைமை மோசமடைந்து வருகிறது

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் பத்திரிக்கையாளர் கஜாத் புகாரி குட்டுக்கொல்லப்பட்டதற்கு மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னை தாம்பரத்தில் ரயில் பெட்டிகள் பராமரிப்பு பணிமனை அமையவுள்ளதால் ரயில்வேக்கு சொந்தமான இடத்தை தனியார் பள்ளி நிர்வாகம் காலி செய்து ஒப்படைக்க வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது